சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தனியார்மயமாக்குவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைச்சர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது

வெளியிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து திரு குலாம் நபி ஆசாத்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதுவே மிகப் பெரிய வெற்றி என்று கூறினார்

சவாலாகவும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் அனைத்துத் துறைகளைச் சேர்ந்தவர்களும் போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி நோய்ப் பரவலை தடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நோய்ப் பரவல் குறைந்த பிறகு மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதனையடுத்து

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ாளர் கரூர் அருகே ஆச்சிமங்கலம் என்ற இடத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசங்களை நேற்று வழங்கிப் பேசிய அவர் ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழக அரசு விலையில்லா உணவுப் பொருட்களை வழங்கியதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல வாரியங்களில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கான உதவித் தொகையை அரசு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி அரசின் திட்டங்கள் பொதுமக்களை எளிதாக சென்று சேரும் வகையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் செயல்பட வேண்டும் என்று கைத்தறித் துறை அமைச்சர் திரு

மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறையின் சார்பில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மடிக்கணினிகளை நேற்று வழங்கி அவர் பேசினார் முன்பு பொதுமக்கள் தாலுகா அலுவலகத்திற்கும் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கும் கிராம நிர்வாக அலுவலத்திற்கும் நேரடியாக சென்று பல்வேறு சான்றிதழ்களை பெறும் நிலை இருந்ததாகவும் தற்போது பொதுமக்கள் பயனடையும் வகையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இ சேவை மையங்கள் மூலமாக சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவத்தார் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் ஆங்கிலத் திறனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மாதிரிப் பள்ளிகளை மாநில அரசு தொடங்கி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பண்ணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை மாதிரி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தார்

ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்யும் ஆலைகளை தனியார்மயமாக்குவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைச்சர்கள் அடங்கிய குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடுமுழுவதும் உள்ள ராணுவ தளவாட ஆலைகளின் தன்னாட்சியை மேம்படுத்தவும் அதன் உற்பத்தித் திறனை அதிகரிக்கவும் அவை தனியார்மயமாக்கப்படும் என்று கடந்த மே மாதம் அரசு அறிவித்தது இதற்கான பணிகளை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தக் குழுவில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதற்கான பட்டியலை நேற்று புதுதில்லியில் மத்திய வா்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டார் இந்த பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தை பிடித்துள்ளது சந்திஷ்கா் மாநிலம் இரண்டாவது இடத்திலும் இமாச்சல பிரதேசம் மூன்றாவது இடத்திலும் மிசோராம் நான்காவது இடத்தில் உள்ளன இந்த பட்டியலில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் பொதுமக்கள் எளிதாக ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் வகையிலும் நகர திட்டமிடலை மேற்கொள்ளும் நகரங்கள் குறித்த மதிப்பீட்டு முறையை தில்லியில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி நேற்று வெளியிட்டார் பருவநிலை மாறுபாட்டை குறைப்பதற்காக நகரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதோடு பொதுமக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் நடைபாதையில் நடந்து செல்லவும் வாகனங்களின் தேவையின்றி முக்கியமான இடங்களுக்கு நடந்தே செல்லும் வகையிலும் திட்டங்களை மேற்கொள்ளும் நவீன நகரங்களை மதிப்பீடு செய்ய இத்தகைய முறை உதவும் என்று நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கூறினார் நாடுமுழுவதும் சீரான தெருக்களை வடிவமைப்பதற்காக அதனை பயன்படுத்தும் குடிமக்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் கருத்து கேட்டு உருவாக்கவும் மத்திய அரசு ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மூத்த தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத்

மோதிலால் வோரா திருமதி அம்பிகா சோனி திரு மல்லிகார்ஜுண கார்கே திரு ஃபெலேரோ ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் திரு குலாம் நபி ஆசாத்தும் திருமதி அம்பிகா சோனியும் மாற்றியமைக்கப்பட்டுள்ள செயற்குழுவில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்தக் குழுவில் திரு மன்மோகன்சிங் திரு ராகுல்காந்தி

பசிதம்பரம் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர் இடைக்காலத் தலைவர் திருமதி சோனியா காந்திக்கு கட்சி அமைப்பு ரீதியிலும் கட்சியின் செயல்பாடுகளிலும் உதவுவதற்காக ஆறு பேர் கொண்ட சிறப்புக் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மூத்த தலைவர்கள் திரு

அகமது படேல் திருமதி அம்பிகா சோனி திரு

தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி குறித்த விவரங்களை மூன்று முறை வெளியிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதுகுறித்த திருத்தப்பட்ட அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதன்படி வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஒருமுறையும் ஐந்தாவது மற்றும் எட்டாவது நாட்களுக்குள் இரண்டாவது முறையும் வாக்குப்பதிவுக்கு இரண்டுநாள் முன்னதாக மூன்றாவது முறையும் ஊடகங்களில் வெளியிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுளளது

இதுகுறித்து

இதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது உறுப்பினர்களின் வசதிக்காக நாடாளுமன்ற வளாகத்தில் மூன்று பரிசோதனை மையங்கள் நேற்று முதல் செயல்படத் தொடங்கியுள்ளன அதில் ஒரு அமையத்தில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கைய நாயுடு

ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பொதுவாக மத்திய அரசு ஒய்வூதியதாரர்கள் ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்திற்குள் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதி முன்பு இருந்தது தற்போது அது

நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

சீன எல்லைக்குள் தவறுதலாக நுழைந்த அருணாச்சலப் பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் ஐந்து பேரை சீனா இன்று இந்தியாவிடம் ஒப்படைக்கிறது

நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் ரயில்வே இணையமைச்சர் திரு

சத்திஷ்கர் மாநிலத்தில் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் வனத்துறை அதிகாரி ஒருவரை சுட்டுக் கொன்றனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினரால் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் இரண்டு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் சமூக செயற்பாட்டாளரும் ஹரியான மாநில முன்னாள் அமைச்சருமான சுவாமி அக்னிவேஷ் உடல்நலக் குறைவால் தில்லியில் நேற்று காலமானார் தில்லியில் ரயில்வே இடங்களை ஆக்கிரமித்துள்ள மக்களுக்கு மாற்று இடங்களை வழங்காமல் அவர்களது குடியிருப்புகளை ரயில்வே அகற்றக்கூடாது என்று அம்மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகிளல் அனுமதியின்றி இயங்கி வந்த இரண்டு சாயப் பட்டறைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சீல் வைத்தனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு முட்டைகள்ஏற்றுமதி செய்யப்படும்போது உரிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்